ஆணையம் அமைக்கப்படஉள்ளதாகமனிதவளமேம்பாட்டுத் துறைஅமைச்சர் திருபிரகாஷ் ஜவ்டேகர் மக்களவையில் தெரிவித்தார்

இன்றுஅவர் வெளியிட்டுள்ளஅறிக்கையில் ஆறு மற்றும் ஏரியில் குளிக்கச்செல்லும் போது அதற்குரியபாதுகாப்பான இடத்திற்குமட்டுமேசெல்லவேண்டும் என்றும் அனுமதி இல்லாத இடங்களுக்குசெல்லவேண்டாம் என்றும் பொதுமக்களைதாம் அன்போடுகேட்டுக்கொள்வதாகவும் கூறியுள்ளார்

இக்கூட்டத்தில் அமைச்சர்களும் உயர் அதிகாரிகளும் கலந்துகொண்டனர்

மாநிலஆளுநர் திருபன்வாரிலால் புரோஹித்தை திமுக செயல் தலைவர் திரு மு க ஸ்டாலின் சென்னையில் இன்றுசந்தித்துப் பேசினார்

தமிழகத்தில் பிஜேபிக்குமக்கள் பெருகியுள்ளதாகவும் ஆதரவு தேர்தலில் வெற்றிபெறுவதற்கானதகுதியுடன் இருப்பதாகவும் மத்திய இணைஅமைச்சர் திருபொன் ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார் சென்னைவிமானநிலையத்தில் இன்றசெய்தியாளர்களிடம் பேசியஅவர் தமிழகத்தைஐந்துமுறைஆட்சிசெய்ததிமுகவிற்குநாடாளுமன்றதேர்தலில் டுடம் கூட ஒரு கிடைக்கவில்லைஎன்றார்

உயர்கல்வியைநிர்வகிக்கும் பல்கலைக்கழகமானியக் குழுவிற்குபதிலாகதன்னாட்சிப் பெற்றஅமைப்பைஅறிமுகப்படுத்துவதுகுறித்துஅச்சம் அடையத்தேவையில்லைஎன்றுமத்தியமனிதவளமேம்பாட்டுத் துறைஅமைச்சர் திருபிரகாஷ் ஐவ்டேகர் கூறியுள்ளார்

இவர்கள் அனைவரின் நலனுக்காகவும் தரமானகல்விவழங்கவும் சிறப்பு ஆணையம் ஒன்றைஏற்படுத்துவதுஅவசியமாகிறதுஎன்றும் அமைச்சர் குறிப்பிட்டார் தரமானகல்விவழங்குவதுடன் உயர்கல்விநிறுவனங்களில் மேற்கொள்ளப்படும் கல்விதிட்டங்கள் குறித்தும் செயல்படும் விதம் குறித்தும் அவ்வப்போதுகண்காணிப்பதற்கு புதியஆணையத்திற்குஅதிகாரம் வழங்கப்பட்டுள்ளதாகஅவர் தெரிவித்தார் விசாகப்பட்டினம் சென்னை இடையிலானவிரைவு சாலைதிட்டத்திற்கானபணிகள் தொடங்கப்பட்டுள்ளதாகமத்தியவர்த்தகம் மற்றும் தொழில் துறை இணைஅமைச்சர் திருசி அர் சௌத்ரிகூறியிருக்கிறார்

தேனிமாவட்டத்தில் செல்வமகள் சேமிப்பு திட்டம் சிறப்பாகசெயல்படுத்தப்பட்டுவருகிறது பென் குழந்தைகளுக்கு இத்திட்டத்தின்கீழ் அஞ்சலககணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் எமதுசெய்தியாளர் பாஸ்கரன் தெரிவிக்கிறார்

நாகப்பட்டினம் மாவட்டம் காவல் துறைகள்காணிப்பாளராகபணியாற்றியதிருதேஷ்முக் சேகர் சஞ்சய் ஆளுநர் மாளிகையில் காவல் துறைகண்காணிப்பு அதிகாரியாகபணிமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாககூடுதல் தலைமைசெயலாளர் திருநிரஞ்சன் மார்டிதெரிவித்துள்ளார்

மாவட்டசெய்திகள் தர்மபுரியில் இருந்துகர்நாடகமாநிலம் ஆனேக்கல் வரை புதிதாகஅமைக்கப்படஉள்ள வழிதேசியநெடுஞ்சாலைக்குபொதுமக்களின் ஆற இழப்பீடுவழங்கிபணிகளைதொடங்க வேண்டும் என்றுமாவட்டஆட்சியர் திருகதிரவளிடம் தளிமற்றும் வெப்பணப்பள்ளிசட்டப்பேரவைஉறுப்பினர்கள் இன்றுமலுஅளித்தனர்